இன்று கொண்டாடப்படுகிறது

இனி விரிவான செய்திகள் ஜார்க்கண்ட் சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான நாள்காம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது

நக்ஸல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகோதார் ஜமுனா கிரிதி தும்ரி துண்டி ஆகிய ஐந்து தொகுதிகளில் பிற்பகல் மூன்று மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் மற்ற பத்து தொகுதிகளில் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணிவரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்பலிவார்

குடியரிமை சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியும் திரிபுராவில் முன்னாள் மன்னரும் தாக்கல் செய்த மனுக்களை நாளை மறுநாள் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது இந்த மலுக்களுடன் இது தொடர்பாள இதர மலுக்களும் விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ பாப்டே அறிவித்துள்ளார் இந்த இரண்டு மலுக்களையும் இந்திய யூளியன் முஸ்லீம் வீக் தாக்கல் செய்துள்ள மலுக்களுடன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் மனு சிங்வி உச்சநீதிமன்றத்தை கோரியிருந்தார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைகளை புதுதில்லியில் இன்று தொடங்குகிறார் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு பல்வேறு துறை வல்லுநர்கள் மற்றும் தொழில் துறையினருடன் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்துவது வழக்கம் அந்த வகையில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக அடுத்த சில நாட்களுக்கு தொழில்நிறுவனங்களின் பிரதிநிதிகள் வேளாண்துறை வல்லுநர்கள் பொருளாதார நிபுணர்கள் உள்ளிட்டோருடன் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார் வரும் பிப்ரவரி மாதம் முதல் தேதி நாடாளுமன்றத்தில் இரண்டாவது முறையாக நிதிநிலை அறிக்கையை அவர் தாக்கல் செய்யவுள்ளார்

இந்தப் பகுதியில் அண்மையில் நடந்த கிளர்ச்சிகளை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நேர்முக வரிகள் வாரியம் கூறியிருக்கிறது இத்தகைய அட்வான்ஸ் வரியை ஒரு நிதியாண்டில் நான்கு முறை செலுத்தலாம் குடியரிமை சுட்டத்திருத்தத்திற்கு எதிரான போராட்டங்களை தொடர்ந்து ஒக்லா ஜாமியா நியூ ஃபிரன்ஸ் காலனி மதன்பூர் காதர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் நிலவும் குழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தில்லி துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா கூறியுள்ளார்

தில்லி காவல்துறை தலைமையகம் முன் போராடிய இந்த மாணவர்களின் கோரிக்கைப்படி பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்படும் என்றும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் தில்லி காவல்துறை அதிகாரி எம் எஸ் ரந்தாவா கூறியுள்ளார் காவல்துறை ஆலோசனையின் பேரில் நேற்று மூடப்பட்ட அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களும் இன்று திறக்கப்பட்டன குடியரிமை சுட்டத்திருதத்திற்கு எதிராக ஜாமியா நகர் பகுதியில் நேற்று போராட்டம் வெடித்தது சில வாகனங்களும் பேருந்துகளும் கொளுத்தப்பட்டன கல்வீச்சில் காவல்துறையைச் சேர்ந்த ஆறு பேர் காயமடைந்தார்கள் வருமானவரி நிரந்தர கணக்கு எண்ணை ஆதாருடன் இந்த மாத இறுதிக்குள் இணைக்கவேண்டியது கட்டாயம் என வருமானவரித்துறை தெரிவித்துள்ளது

இந்நிலையில் இதற்கான காலக்கெடுவை இந்த மாத இறுதிக்கு நீட்டித்து நேரடி வரிகள் வாரியம் உத்தரவிட்டது ஆதார் என்னுடன் வருமானவரி நிரந்தர கணக்கு எண்ணை இணைக்க வருமானவரித்துறைக்கு எஸ் எம் எஸ் மூலம் தகவல் அனுப்பி ஆதாருடன் வருமானவரி நிரந்தர கணக்கு எண்ணை இணைக்க வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் அரசு பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்கு புதுமையான முறை ஒன்றை அறிமுகம் செய்கிறது அங்குள்ள ஊராட்சி அலுவலகம் ஒவ்வொன்றிலும் மக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக தனிப்பெட்டி ஒன்று வைக்கப்படுகிறது மக்கள் தங்கள் குறைகளையும் கோரிக்கைகளையும் எழுதி அந்தப் பெட்டியில் போட்டுவிட்டால் அதிகாரிகள் அதனை பரிசீலித்து தேவையான நடவடிக்கையை எடுப்பார்கள் என்று தலைமைச் செயலாளர் திரு பி வி ஆர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இதற்காக சுழல் முறையில் ஊழியர்களை நியமித்து வாரந்தோறும் பொதுமக்களின் மனுக்களை சேகரித்து நடவடிக்கை எடுக்குமாறு உதவி ஆணையர்களுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார்

விஜய் திவாஸ் எனப்படும் இந்த வெற்றி நாளில் புதுதில்லியில் உள்ள போர்வீரர் நினைவுச் சின்னத்தில் மத்திய பாதுகாப்புத் துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் ரானுவ தலைமைத் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் விமானப்படைத் தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதாரியா கடற்படைத் தளபதி அட்மிரல் கராம்பீர் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினார்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் போரில் தியாகம் புரிந்த வீரர்களுக்கு தமது வணக்கத்தை தெரிவித்துள்ளார் துணிவும் வேகமும் நாட்டுக்குப் பெருமை சேர்ப்பதாக அவர் டுவிட்டரில் அவர்களின் பதிவிட்டுள்ளார்

இந்த போரின் முடிவில் கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்ற தனி நாடாக உருவானது இந்த வெற்றியை குறிக்கும் வகையில் இன்று கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன ஜார்கண்ட் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாலின வன்கொடுமை குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி ஆட்சேபகரமாக பேசியிருக்கிறாரா என்பது குறித்து ஜார்கண்ட் தலைமைத் தேர்தல் அதிகாரியிடம் மத்திய தேர்தல் ஆணையம் அறிக்கை கேட்டிருக்கிறது திரு ராகுல்காந்தி ஆட்பேகரமாக பேசியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராளி தலைமையில் பிஜேபி குழுவினர் தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுத்துள்ளார்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் வடகிழக்குப் பருவமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவி கண்கொள்ளாக் காட்சி அளிக்கிறது

இடிந்து கிடக்கும் கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணியில் மீட்புப்படையினர் தீவிரமான ஈடுபட்டுள்ளார்கள்

சென்னையில் பகல் இரவு ஆட்டமாக நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட்இண்டஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது